தேதிவரை தொடர்ந்து கடைபிடிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது

செய்யப்பட்டுள்ளது

கவனத்துடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

கழிவுகளை கையாள்வதற்கான புதிய நடைமுறைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுப்பாடுகளை தளா்த்துவது தொடா்பாக ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட வல்லுநா்குழு அளித்த பரிந்துரைகள் கவனமாக ஆராயப்பட்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பணிகள் மற்றும் சேவைகளுக்கு ஏற்கனவே அரசால் அளிக்கப்பட்ட விதிவிலக்கு தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது நோய்த்தொற்று மேலும் பரவுவதைத் தடுக்க தொடா்ந்து கடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியிருப்பதால் ஊரடங்கு தளா்வுகள் அறிவிக்கப்படவில்லை என்றும் நோய்த்தொற்றின் தன்மையை மீன்டும் ஆராய்ந்து வல்லுநர்குழு அளிக்கும் ஆலோசனையின்படி நிலைமைக்கு ஏற்றார்போல் தகுந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்

காமராஜ் தெரிவித்தார்

இத்தொடர்பாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் மற்றும் திரு

கண்ணியமான நல்லடக்கம் என்ற உரிமை புனிதமான மருத்துவ தொழில் செய்தவரின் உடலுக்கே வழங்கப்படவில்லை என்பதை வேதனையுடன் குறிப்பிட்ட நீதிபதிகள் கடமையை செய்ய சென்ற அதிகாரிகளும் தாக்கப்பட்டிருப்பதற்கு கவலை தெரிவித்தனா்

இதளிடையே மருத்துவரின் உடலை அடக்கம் செய்யவிடாமல் தடுத்தவர்களை குண்டர் தடுப்புச் சுட்டத்தின்கீழ் கைது செய்ய உத்தரவிடக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

பிரகாஷ் அறிவித்துள்ளார்

இதேபோன்று மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் தொன்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னா்வல்கள் உணவு வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளா் இது தொடர்பான உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மற்றும் தன்னார்வள்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமெனவும் மாநகராட்சி ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி ஆப்கானிஸ்தான் அதிபா் திரு அஷ்ரப் கனியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனையின் போது இரு நாடுகளும் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக துணிச்சலுடன் பாடுபட்டதை போன்று

இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வரலாறு புவியியல் மற்றும் கலாச்சார ரீதியான நெருங்கிய நட்பு கொண்ட நாடுகள் என்றும் பிரதமள் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அளித்துள்ள மருத்துவம் மற்றும் பிற உதவிகளுக்காக ஆப்கன் அதிபர் கனி பிரதமர் திரு

நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாா்

நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ள இந்த வங்கியின் ஐந்தாவது வருடாந்திர ஆளுநர் குழு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய திருமதி நிாமலா சீதாராமன் புதிய வளர்ச்சி வங்கி ஒரு சள்வதேச நிதி நிறுவனம் என்ற அளவிற்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார் நீடித்த மற்றும் உள்ளடக்கிய அனுகுமுறைகள் காரணமாக இந்த வங்கி ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார் இந்த நிதியுதவியை ஆயிரம் கோடி டாவர் அளவிற்கு அதிகரிக்க வேண்டுமௌவும் அவர் யோசனை தெரிவித்தாா்

பிரகாஷ் ஜவ்டேகர் பத்திரிக்கை மற்றும் மின்னனு ஊடக செய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உரிய முன்னேச்சிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு ஊடக நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்

இதன்படி தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை வண்ண ரீதியான குப்பை தொட்டிகளில் தனித்தனியாக சேகரிக்க வேண்டுமெனவும் இரட்டை அடுக்கு பைகளில் குப்பைகளை சேகிப்பதுடன் அந்த பைகளில் எந்த இடத்திலும் கசிவு இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளும்படியும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு